தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடர் நாளை தொடங்குகிறது

இந்தியாவில் இரண்டு தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் வரும் காலங்களில் மேலும் பல தடுப்பூசிகள் இந்தியாவில் தயாரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் கோவிட் பெருந்தொற்றை இந்தியா உறுதியுடன் எதிர்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் தற்போதைய கடுமையான சூழலில் இந்தியா உலக அளவிலான பொறுப்புகளை ஏற்றிருப்பதாகவும் அவர் கூறினார்

வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடரின் போது தேசிய மானவர் படை ஆற்றிய பணி பாராட்டுதலுக்குரியது பிரதமர் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் தேசிய மாணவர் பளடயினரின் அணி வகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகளை பார்வையிட்டு அவர் பேசினா்

பாதுகாப்பு தளவாடங்களை முழு அளவில் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவாகும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உரையாற்ற உள்ளார்

சுதந்தர இந்திய வரலாற்றில் வரவிருக்கும் பட்ஜெட் னகிதமில்லா பட்ஜெட்டாக டிஜிட்டல் வடிவில் தாக்கல் செய்யப்பட உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பொது மக்களும் நிதிநிலை அறிக்கை விவரங்களை அறிந்தகொள்ள ஏதுவாக தேசிய தகவல் மையத்தால் உருவாக்கப்பட்ட தனி செயலி ஒன்றையும் நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தொடங்கி உள்ளார் நாடாளுமன்றத்தில் நிதி அமைச்சர் பட்ஜெட் உரையை முடித்தவுடன் அதன் விவரங்களை இந்த செல்போன் செயலியில் அறிந்தகொள்ளலாம் நிதி நிலை அறிக்கை நிதி ஒதுக்க மசோதா மற்றும் மானியக் கோரிக்கைகளை இந்த செயலி மூலம் அறிந்துகொள்ள முடியும்

மாற்று ளிசக்தி பயன்பாட்டை பெரிய அளவில் ஊக்குவிப்பதற்கு மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் பெட்ரோலியத்துறை சம்மேளனத்தின் வருடாந்திர விருதுகளை வழங்கி அவர் பேசினார் குறைந்த செலவில் தூய ளரிசக்தி அனைவருக்கும் கிடைக்க வேண்டியதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நாட்டின் வளர்ச்சியில் பெட்ரோலியத்துறை முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் அவர் கூறினார்

இந்த நோய்த்தொற்று காரணமாக எழுந்த சவால்கள் அனைத்தும் வாய்ப்புகளாக மாற்றப்பட்டதாகவும் அவர் கூறினா் இந்த காலக்கட்டத்தில் ஏஎழ மக்களுக்கு இலவச எரிவாயு சிலிண்டர் விளியோகிக்கப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் மின்சார வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரியை வரும் தொழில்நுட்பத்திலேயே வடிவமைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய சாலைப் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் பேட்டரி மற்றும் மின்சாரத்தால் இயங்கும் ரயிலுக்காள தொழில்நட்பங்களை உருவாக்குவதில் இந்தியாவை முன்னோடி நாடாக திகழச்செய்ய வேண்டும் எளவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதற்காக வரும் ஆண்டுகளில் தீவிர ஆராய்ச்சி மேற்கொள்வது அவசியம் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலனமச்ச் ஜெயலலிதா வாழ்ந்த அரசுடமையாக்கப்பட்ட வேதா நிலையம் நினைவு இல்லத்தை முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தாா் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் துணை முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் பங்கேற்றனர் இதனை தொடர்ந்து தமிழ்நாடு உயர்க்கல்வி மன்ற வளாகத்திற்கு ஜெயலலிதா பெயரை குட்டும் நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் பங்கேற்றார் அங்கு வைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதா சிலையையும் முதலமைச்சா் திறந்து வைத்தாா்

மகளிர் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி சாதனை படைத்தவர் ஜெயலலிதா என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனினமி புகழாரம் சூட்டினார் வேளாண்துறையை மேலும் வளமானதாக உருவாக்குவதற்கு புதிய கல்விக்கொள்கை உதவிடும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார் இந்திய வேளான் ஆராய்ச்சிக்குழுமத்தின் வருடாந்திர பொதுக் கூட்டத்தில் கலந்தகொண்டு அவர் உரையாற்றினார் விவசாயிகளின் வருவாயை அடுத்த ஓராண்டிற்குள் இரண்டு மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெிவித்தார் உற்பத்தியை பெருக்குவதற்கு பல்வேறு ஒருங்கிணைந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் வேளான்துறையை கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் துறையாக மாற்றுவதற்கு வேளாண் பல்கலைக்கழகங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் இக்கூட்டத்தில் பேசிய உணவு அமைச்சர் திரு பியூஷ்கோயல் வேளாண்கல்வி மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் இந்த குழுமத்தின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூழினார்

ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் இந்த நோய்த்தொற்று தொடர்பாக மத்திய அரசு நியமித்த அமைச்சர்கள் குழுவின் உயர்நிலை கூட்டத்திற்கு இன்று தலைமை வகித்து அவர் பேசினார்

பரிசேதனைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இரண்டு தடுப்பு மருந்துகளை இதர நாடுகளுக்கும் இந்தியா வழங்கி உள்ளதாக டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார்

நாடு முழுவதும் தினசரி கோவிட் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் திரு ராஜேஷ் பூஷண் கூறினார்

கால்பந்து போட்டியில் இன்று ஹைதராபாத் அணி பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது கோவாவில் நடைபெறும் இந்த போட்டி இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்குகிறது துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சா்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

உலக இறுதிச்சுற்று பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி

சிந்து மற்றம் புரீகாந்த் தங்களது இரண்டாவது ஆட்டங்களில் தோல்வி அடைந்தனர் முஷ்டாக் அலி கோப்பக்காள டுவெள்டி டுவெள்டி கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை அகமதாபாத்தில் நடைபெற உள்ளன இதில் தமிழகம் ராஜஸ்தானையும் பஞ்சாப் பரோடாவையும் எதிர்கொள்கின்றன இறுதிப்போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும்